சாலை உள்ளிட்டகட்டுமானப்பணிகளைவிரைவுபடுத்துமாறுஎல்லைச் சாலைகள் அமைப்பை பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார்

அமெரிக்காவும் உறுதிபூண்டுள்ளன

மத்தியமின்துறைஅமைச்ச் திருஆர் கேசிங் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமியை இன்றுசந்தித்துபேசினார்

இங்கிலாந்து இண்டீஸ் இடையிலானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுசவுத்தாம்டனில் தொடங்குகிறது

ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்றுஎல்லைப்புறச் சாலைகள் அமைப்பின் அடிப்படைக் கட்டமைப்பு திட்டங்களில் ஏற்பட்டுள்ளமுன்னேற்றங்கள் தொடர்பாகஅவர் உயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார் எல்லையைலுட்டியுள்ளபகுதிகளில் தற்போதுநடைபெறும் சாலைபாலம் மற்றும் கரங்கப் பாதைப் பணிகளைவிரைவுப்படுத்துவதுகுறித்து இந்தக் கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது

அமைதியான சுதந்திரமாள இந்தோ பசிபிக் பகுதியைஉருவாக்கபாடுபடுவதென இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதிபூண்டுள்ளன வெளியுறவுச் செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லாமற்றும் அமெரிக்கவெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டேவிட் ஹேலேஆகியோர் தொலைபேசியில் பேசினர் சர்வதேசவிவகாரங்கள் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ளதற்போதையநிலைமைகுறித்தும் இருவரும் விரிவாகவிவாதித்தனர் இந்தியா அமெரிக்கா இடையிலானவிரிவானஉக்திசார் ஒத்துழைப்பு வர்த்தகம் மண்டலமற்றும் சர்வதேசஒத்துழைப்பு தொடர்பாக இருவரும் விவாதித்தனர் சபையில் இந்தியாவுக்குநிரந்தரஉறுப்பினர் ஐநாபாதுகாப்பு அந்தஸ்து கிடைப்பதற்குஒத்துழைத்துசெய்படவும் இருவரும் ஒப்புக் கொண்டனர்

மருந்துதயாரிப்பு

ராஜீவ்காந்தி ஃபவுண்டேசன் ராஜீவ்காந்திஅறக்கட்டளை இந்திராகாந்திநினைவு அறக்கட்டளை ஆகியவைவிதிகளைமீறியதுதொடர்பாகவிசாரிக்கஅமைச்சகங்களுக்கு இடையிலானகுழுவைஅமைத்துஉள்துறைஅமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இந்தஅறக்கட்டளைகள் சட்டவிரோதபணப்பரிமாற்றதடுப்புச் சட்டம் வருமானவரிச் சட்டம் வெளிநாட்டு முறைப்படுத்துதல் சட்டம் உட்படபல்வேறுசட்டங்களைமீறியுள்ளதாஎன்பதுகுறித்துவிசாரிக்கும் பங்களிப்பு அமைப்புடன் ஒருங்கிணைந்துபணியாற்றும் என்றுஉள்துறைஅமைச்சகம் கூறியுள்ளது இந்தக் தலைவராகமத்தியஅமலாக்க இயக்குநரகத்தின் சிறப்பு இயக்குநர் குழுவின் நியமிக்கப்பட்டுள்ளார்

நரேந்திரமோடிதலைமையில் அவரது இல்லத்தில் தற்போதுநடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

சென்னைதலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்தசந்திப்பின்போது துறையின் உயரதிகாரிகள் உடன் இருந்தனர்

உதயகுமார் கூறியுள்ளார் சென்னைதிருவொற்றியூரில் நோய்க் கட்டுப்பாட்டுமையத்தை இன்றுகாலைதிறந்துவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பாடப் புத்தகங்கள் வழங்கியபின்னர் இத்திட்டம் செயல்பாட்டுக்குவரும் என்றார்

இந்தமாணவர்களுக்கானதேர்வுத் தேதியைமுதலமைச்சர் எப்பாடிபழனிசாமி திரு இன்றுமாலைஅறிவிப்பார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

நாளையும் நாளைமறுநாளும் மாநிலத்தில் இக்குழுவினர் ஆய்வு செய்யவுள்ளனர் கூடுதல் செயலர்கள் ஆர்த்திஅஹுஜா ராஜேந்திரரத்னு

இங்கிலாந்து வெஸ்ட் இண்டஸ் இடையிலானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுசவுத்தாம்டனில் தொடங்குகிறது

இங்கிலாந்துகிரிக்கெட் கட்டுப்பாட்டுவாரியம் முடிவு செய்துள்ளது